பழனிச்சாமி காணொலி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார்

பன்னீர்செல்வம் இன்று துவக்கி வைத்தார்

ஓணம் பண்டிகையையொட்டி குடியரசுத்தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் மலையாள மொழி பேசும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

ஐகார்தா ஆசிய விளையாட்டு போட்டியின் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தென்கொரியாவை இன்று மாலை எதிர்கொள்கிறது

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் குடிநீர் குடிமராமத்து வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார்

பன்னீா்செல்வம் இன்று துவக்கி வைத்தாா்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திருச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி

காமராஜும் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்தனர் தூத்துக்குடியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பேசிய மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற இப்பேரணியில் மாசற்ற இயற்கை வளங்களுடன் கூடிய சுற்றுச்சூழலை எதிர்கால சந்ததியினருக்கு வழங்குவதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பணிகளை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மலர்விழி ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர் தொடர்ந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு இதனைத் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக் பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிளாஸ்டிக் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் மாநில மின்துறை அமைச்சர் பி

இதன் ஒருபகுதியாக குளங்களை தூய்மைப்படுத்தும் பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் மதுரையில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு இப்பேரணியை தொடங்கி வைத்தார் தஞ்சையில் நடைபெற்ற பேரணியில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு

துரைக்கண்ணு பிளாஸ்டிக் பொருட்கள் தவிர்க்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார்

பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்வதில் நீலகிரி மாவட்டம் முன்னோடி மாவட்டமாக திகழ்வதாக அவர் கூறினார் தூத்துக்குடியில் நீர் ஆதாரத்தை மேம்படுத்துவது பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிப்பதை வலியுறுத்தி அனைத்து தரப்பினர் பங்கேற்ற மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது

பிரதமர் இதுவரை போட்டித்தேர்வுகளை எதிர்கொள்வது நீர் மேலாண்மை வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு விசயங்கள் குறித்து மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றியுள்ளார்

பயணத்தின்போது உலகளாவிய பிராந்திய இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் மேற்கொள்கிறார் இந்நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவை மேம்படுத்துவதோடு மண்டலத்தில் அரசியல் ரீதியிலான ஒத்துழைப்பிற்கும் இப்பயணம் வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இராதாகிருஷ்ணன் இலங்கை கடற்படையினரால் சிறை பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு

தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக குறித்து விமர்சிப்பதற்கு இது தருணமல்ல என கூறினார்

மலையாள நாள்காட்டியில் முதல் மாதமான சின்கம் மாத பிறப்பை குறிக்கும் வகையில் ஒணம் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்யநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி உள்ளிட்டோர் கேரள மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அளிக்கட்டும் எனக் கூறியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் விடுத்துள்ள செய்தியில் இந்நன்னாளில் அமைதி வளம் மற்றும் மகிழ்ச்சி பெருகட்டும் என வாழ்த்தியுள்ளார் பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்நாளில் கேரள மக்கள் மகிழ்ச்சியையும் வளத்தையும் பெற நாட்டு மக்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்வதாக கூறினார் மழை வெள்ள துயரங்களிலிருந்து மீண்டு வருவதற்கான வலிமையை கேரள மக்களுக்கு இந்நாள் தரட்டும் என குறிப்பிட்ட பிரதமர் ஒட்டுமொத்த இந்தியாவும் கேரள மக்களுடன் தோளோடு தோள் இணைந்து நிற்பதாக தெரிவித்தார் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் தமது இதயம் கனிந்த ஒணம் பண்டிகை நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் இதனை பார்வையிட்டு மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மணல் சிற்ப பணிகள் நாளை நிறைவடையும்

இந்நிலையில் பழனிக்கு கொண்டு வரப்பட்ட வாஜ்பாயின் அஸ்திக்கு ஏராளமானோர் இன்று அஞ்சலி செலுத்தினார்கள்

ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கீழணைக்கு மாற்றாக அதே பகுதியில் வலிமையான புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்

இதுகுறித்து உளரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் ஆறுமுகம் தெரிவிக்கையில்

மகளிர் ஒற்றையர் பேட்மிட்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் இந்தோனேசியாவின் பிட்ரியானியை தோற்கடித்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்